புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக அதிகாித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்டுள்ளனர்

நிபுணர் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார்

இந்தியா வுக்கும் பூட்டானுக்கும் இடையே இன்று கையயெழுத்தானது

குணமடைந்தவர்களின் ரத்ததை சேமித்து வைக்கும் ப்ளாஸ்மா வங்கியின் சேவை அடுத்த இரண்டு நாட்களில் செயல்பட தொடங்கும் என்று கூறினார் இதற்காக உதவி மையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தாா் தில்லியில் ப்ளாஸ்மா சிகிச்சை மூலம் குறிப்பிடத்தக்க பலன் கிடைத்திருப்பதால் இந்த வங்கி தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார்

இந்த கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ நிபுணர் குழுவினர் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு மட்டுமே தீர்வாகாது என்றும் நோய் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டுமென்றும் தெரிவித்தனர் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென்று பரிந்துரைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினா் சென்னையைப் போல் பிற மாவட்டங்களிலும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதாகக் தெரிவித்தனா் பரிசோதனையை அதிகரிப்பதனால் நோய் தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுவதாகவும் இது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர் காய்ச்சல் சளி இருமல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அவா்கள் தங்களை பரிசோதனைக்கு உட்டுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர் நோய் தொற்று வேகமாக பரவும் என்பதால் பொது போக்குவத்துக்கு கட்டுப்பாடுகள் தேவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் முதலமைச்சருடனான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதனும் ஜெனிவாவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றுக் கொண்டார்

அமெரிக்காவில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகித்து வருவதாகவும் அது கூறியுள்ளது

இந்த நோய் தொற்று தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அது கூறியுள்ளது

தேசிய அறிவியல் மற்றும் தொழிலாக ஆய்வு குழுமத்தின் கீழ் இயங்கும் புனேயில் உள்ள தேசிய வேதியியல் ஆய்வகம் கையில் எடுத்தும் செல்லும் விதத்திலாள ஆக்ஸிஜன் எந்திரத்தை வடிவமைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவாதன் தெரிவித்துள்ளார் இந்த ஆக்ஸிஜன் எந்திரத்தை வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் எளிதாக பயன்படுத்தலாம் என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருவி மூலம் வெண்டிலேட்டர் மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களின் பயன்பாடு வெகுவாக குறையும் என்று அவர் கூறியுள்ளார்

இந்த திட்டத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான மின்சார மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று இரு நாட்டு அமைச்சர்களும் தெரிவித்தனர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் இரண்டாவது ஆய்வு மற்றும் வளர்ச்சிக்கான வளாகத்தை மத்திய பெட்ரோலியத்துறை அமைக்ன் திரு துமேந்திர பிரதானும் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு மனோகர் லாலும் இன்று தொடங்கி வைத்தனர்

புதப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான ஆய்வுகளும் இந்த வளாகத்தில் நடத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரமரின் சுயசார்பு இந்தியா வை உருவாக்குவதற்கான திட்டத்திற்கு இது முக்கிய பங்காற்றும் என்று திரு தர்மேந்திரபிரதான் தெரிவித்தார் லடாக் யுனியன் பிரதேசத்தின் தன்னார்வ மலை வளா்ச்சிக் குழுமத்திற்கான நிதி நான்கு மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சா திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் லடாக் மக்களிடையே காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர் லாடாக்கன் கலாச்சாரம் மற்றும் மொழி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார்

உணவு உற்பத்தித் துறையில் உள்ள சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற முன்வருமாறு மாநிலங்களின் உணவு பதப்படுத்துதல் துறை முதலீட்டாளா்களை அத்துறைக்காள அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமா் அழிவித்துள்ள கயசாா்பு இந்தியா இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறும் அவா் கேட்டுக் கொண்டார் இந்தியப் பொருட்களை இறக்குமதி செய்ய இதர பல்வேறு நாடுகளும் முன்வந்துள்ளதாகவும் இந்த வாய்ப்பை முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஜம்மு கஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இன்று காலை ஏற்பட்ட சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் குட்டுக் கொல்லப்பட்டனர்